எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவெடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்

தலைவர் திரு சிவன் கூறியுள்ளார்

அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இன்று கோவையில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னா செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலத்தில் இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவெடுக்கவில்லை என்றும் முதலமைச்சா் கூறினார்

இந்த தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

மாவட்டந்தோறும் நியமிக்கப்ட்ட சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை அய்வு செய்து வருகின்றனர் செள்ளை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் குழுவினர் கீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மண்டல வாரியாக காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு பரிசோதனைகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மண்டலத்திற்கு இடையேயான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகளே இயக்கப்பட்டதாக எம்து செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி சாந்தா பார்வையிட்டார் நெல்லை பாளையங்கோட்டை தற்காலிக காய்கறி சந்தையில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு கண்ணன் ஆய்வு செய்தாா் வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காவல் இசைக்குழுவினா் இந்த நோய் தொற்று குறித்து விழிப்புணாவை ஏற்படுத்தும் பணியில் இன்று ஈடுபட்டனா் பிற மாவட்டங்களிலிருந்து வேலுருக்கு வருபவா்கள் குறித்த தகவல்களை மாவட்ட நிாவாகத்திற்கு வழங்க வேண்டுமென்றும் இந்த விழிப்புணா்வு நிகழ்ச்சியின்போது அறிவுறுத்தப்பட்டது

வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

விழுப்புரம் கணபதிநகரில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு செய்தார்

தேர்வினை எழுத விரும்பும் மாணவா்களுக்கு மட்டும் பின்னா் தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

இந்த வழக்கின் விசாரணை நாளையும் தொடர்கிறது அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலத்தின்போது சித்ரவதைக்கு ஆளானவா்களுக்கு தாம் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் மீட்டெடுப்பதற்காகவும் பாடுபட்டு துன்புறுத்தலுக்கு உள்ளானவாகளின் தியாத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் பிரதமா் குறிப்பிட்டுள்ளார் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக நீதி மற்றும் பத்திரிகையின் சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளர் லட்சக்கணக்கான மக்களின் போராட்டத்துக்குப் பின்னர் அவசர நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களுக்கு அளித்த வாக்குதிகளை பிஜேபி தலைமையிான மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக நிதி அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் கூறியுள்ளார் மத்தியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஒராண்டில் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்த பிஜேபி தொண்டர்களிடையே அவர் உரையாற்றினார் சீன படையிளர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த பழனி யின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

அந்த காலக்கட்டத்தில் அக்கட்சி பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் தற்போது திமுக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டனி வைத்து செயல்படுவது தமக்கு ஆட்சேபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்கள் பட்டியலிட்டா் விண்வெளித் துறையில் தனியார் துறையினரை அனுமதிக்கும் வகையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இஸ்ரோ தலைவர் திரு சிவன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதன்மூலம் உலக அளவில் தொழில்நுட்ப வல்லரசாக இந்தியா உருவாகும் என்று அவா் தெரிவித்தாா் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள்தான் விண்வெளித்துறையில் முக்கிய சாதனைகளைப் படைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய விண்வெளி மேம்பாட்டு அங்கீகார மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த துறையில் தனியார் பங்களிப்பதற்கு அனுமதி வழங்குவதற்கு இந்த மையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்மூலம் தொழில்நட்பத்துறையில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார் விண்வெளித்துறை சாதனையின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதற்கு இது உதவிடும் என்றும் திரு சிவன் தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் காவிரியின் கடைசி மடை பிரிஞ்சமூலை மதகிற்கு வந்த காவிரி நீரை மாநில அமைச்சா திரு ஒ எஸ் மணியன் இன்று திறந்து வைத்தார்

இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுப்பையா மற்றும் திரு கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமாவு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இந்த முறையில் வகுப்புகள் நடத்துவதால் மாணவாகளுக்கு ஏற்படும் கண் பாதிப்புகள் குறித்து அறிக்கை அளிப்பதற்கு தமிழக அரசுக்கு கால அவகாசம் அளிக்க வேண்டுமென்ற கோிக்கையையும் நீதிபதிகள் ஏற்றுக் கொண்டனர் இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது

எமது செய்தியாளரிடம் அவர் இதனை தெரிவித்தார்